ஈ்ப்பத்தொடர்பாகமூத்தமத்தியஅமைச்சர்களுடன் புதுதில்லியல் இன்று ஆலோசனைமேற்கொண்டார்

ஹா்ஷவா்தன் கூறியுள்ளாா்

அதிகரித்துள்ளது

சதவீதம் ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்றுமத்திய அரசுதெரிவித்துள்ளது

பிரதிநிதிகளுடன் மத்தியகனரகதொழில்துறைஅமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் இன்றுஆலோசனைநடத்தினாா் இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடிஅந்நியமுதலீடுகளைஅதிகஅளவில் ஈள்ப்பதுதொடர்பாக இன்று புதுதில்லியல் ஆலோசனைமேற்கொண்டார் உள்நாட்டுமுதலீடுகளைமேப்படுத்துவதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தகூட்டத்தில் மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மாவாசீதாராமன் வர்த்தகஅமைச்சா் திரு பியூஷ் கோயல் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாகூர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஹர்ஷவாதன் கூறியுள்ளார்

நாடுமுழுவதும் தினமும் கமார் ஒன்றரைலட்சம் தனிநபர் பாதுகாப்பு கவசஉடைகள் தயாரிக்கப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

ஊரடங்கிற்குமுன்பு இது மூன்று புள்ளிநான்குநாட்களாக இருந்ததுஎன்றுஅவர் கூறினார்

லவ் அகர்வால் குறிப்பிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் இன்றுஆலோசனைநடத்தினார் காணொலி மூலம் நடைபெற்ற இந்தஆலோசனையில் ஊரடங்கு நிறைவடைந்தபின் வாகனதொழில் நிறுவனங்களைதொடங்கிநடத்தும் வழிமுறைகள் குறித்துஆலோசிக்கப்பட்டது இந்தகூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகா் வாகனதொழில்துறையில் அதிகஅளவிலானதொழிலாளா்கள் பணிபுரிவதாகவும் திரு மற்றதுறைகளைகாட்டிலும் அதிகமாகரக்குமற்றும் சேவைவரி இந்ததுறையின் மூலம் கிடைப்பதாகவும் தெரிவித்தாா் நாட்டில் ஒட்டுமொத்தஉள்நாட்டுஉற்பத்திவளா்ச்சிவிகிதத்திற்கு இந்ததுறைமுக்கிய பங்காற்றிவருவதாகவும் அமைச்சர் கூறினார்

அந்ததொழில் நிறுவனங்களைமீண்டும் தொடங்குவதற்குமுன்பு ஊழியர்களுக்குஉடல்நவபரிசோதனைமேற்கொள்வது பணியின் போது சமூக இடைவெளியைபின்பற்றவதஉள்ளிட்டவைகுறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகஅமைச்சா் குறிப்பிட்டா்

சிறப்பாகசெயல்பட்டுவருகிறதுஎன்றுவாகனதொழில் துறையினர் பாராட்டுதெரிவித்ததாகவும் அமைச்சர் திரு

நரேந்திரமோடிமியான்மர் அரசுமுதன்மைஆலோசகர் திருமதி ஆங் சான் சுகி யடன் தொலைபேசியில் இன்றுஆலோசனைநடத்தினார்

இணைந்துஎதிர்கொள்வதுகுறித்துஆலோசனைநடத்தியதாகதெரிவித்துள்ளார் அண்டைநாடுகளுக்குமுன்னுரிமைஎன்ற இந்தியாவின் கொள்கையின் அடிப்டையில் தரப்பு இரு உறவுகளைவலுப்படுத்துவதுகுறித்தும் திருமதி

மும்பையில் இன்றுகாலமானபிரபலஹிந்திதிரைப்படநடிகா் ரிஷிகபூரின் உடல் இன்றபிற்பகல் தெற்குமும்பையில் உள்ளசந்தன்வாடியில் தகனம் செய்யப்பட்டது இதில் அவரதுகுடும்பத்தினா் மற்றும் நெருங்கியஉறவினா்கள் சிலர் மட்டுமே பங்கேற்றனா் சமூக இடைவெளிமற்றும் உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் இறுதிச்சடங்கு நிகழ்விள் போதபின்பற்றப்பட்டது

தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைததலைவா் திருவெங்கையாநாயுடு குடியரசுத் பிரதமர் திருநரேந்திரமோடி மத்தியஅமைசன்கள் திரு ராஜ்நூத்சிங் திருபிரகாஷ் ஜவடேக்கா் திருரவிசங்கள் பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திஉட்படதலைவர்கள் பலர் அவரதமறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் நடிகர்கள் அமிதாப்பச்சன் ரஜினிகாந்த் கமலஹாசன் உட்படதிரையுலகபிரமுகா்களும் ரிஷிகபூரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் யாக்ரீகர்கள் மாணவர்கள் சுற்றுலாப் மற்றம் பயணிகளைசொந்தஊர்களுக்கு அழைத்துசெல்வத்தொடர்பாகசிலதளர்வுகளைமத்தியஉள்துறை அமைச்சகம் அறிவித்தள்ளதைஅடுத்து அதற்கானநடவடிக்கைகளைபல்வேறமாநில அரசுகள் தீவிரமாகமேற்கொண்டுவருகின்றன பீகார் ஜார்க்கண்ட் குஜராத் உள்ளிட்டமாநிலஅரசுகள் இதற்காகதளிஅதிகாரிகளைநியமனம் செய்துள்ளனர் வெளிமாநிலங்களுக்குசெல்லவிரும்பும் தொழிலாளர்களைபேருந்துகளில் உரிய இடைவெளியுடன் அழைத்துசெல்வதற்கானநடவடிக்கைகளைமாநில அரசுகள் மேற்கொண்டுவருகின்றன பயணத்தைதொடங்குவதற்குமுன்பும் சொந்தஊர்களுக்குசென்றடைந்தபின்பும் உரியமருத்துவப் பரிசோதனைசெய்துபின்னர் தனிமைப்படுத்துவதற்கானஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவருகின்றன தொடர்பாககருத்ததெரிவித்தபீகார் துணைமுதலமைச்சர் இத திருகுஷில்குமார் மோடி தொழிலாளா்கள் பேருந்துகள் மூவம் அழைத்துவரப்படுவாா்கள் என்றுகூறினாா் மத்திய அரசுசிறப்பு ரயில்களை இயக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வெளிமாநிலங்களில் சிக்கியுள்ளஉத்தரப்பிரதேசதொழிலாளர்கள் நடந்தேசொந்தஊர் திரும்புவதைதவிர்க்கவேண்டும் என்றுஉத்தரப்பிரதேசமுதலமைச்சர் திரு யோகிஆதித்யநாத் கேட்டுக் கொண்டாா் சம்பந்தப்பட்டமாநிலஅரசுகளுடன் பேசிஅவர்கள் பாதுகாப்பாகஅழைத்துவரப்படுவார்கள் என்றுஅவர் உறுதிஅளித்துள்ளார்